நிலைதிரும்பமத்திய அரசு அனைத்துமுயற்சிகளையும் மேற்கொள்ளவேண்டும் என்றுஉச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது

இது குறித்துஅறிவிப்பு வெளியிட்டுள்ளஅமெரிக்கசெய்தித்துறைஅமைச்சர் திரு ஸ்டஃபன் கிரைஷாம் இருநாட்டின் வலுவானநல்லுறவைபறைச்சாற்றும் வகையில் இந்தபேரணிஅமையும் என்றுகூறியுள்ளார்

இந்தநிகழ்வு முன் எப்போதும் இல்வாத வரலாற்றுச் சிறப்பு மிக்கநிகழ்வு என்றுஅமெரிக்காவிற்கான இந்திய துதர் திருஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லாதெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேநிலவும் வலுவானநட்பு மற்றம் ஒருங்கிணைப்பைபிரதிபலிக்கும் வகையில் இந்தநிகழ்வு அமையும் என்றுஅவர் கூறினார் இந்தபேரணியில் பங்கேற்ககமார் ஐம்பதாயிரம் இந்தியஅமெரிக்கர்கள் பதிவு செய்துள்ளனர் ஹுஸ்டனில் உள்ளஎன் ஆர் ஜி விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள இந்தபேரணியின் மையப்பொருள் ஹவ்டிமோடி பகிர்ந்தகொள்ளும் கனவுகள் ஒளிமிக்கஎதிர்காலம் என்பதாக இருக்கும் இரு நாடுகளின் தலைவர்கள் இந்தஆண்டு மூன்றாவதுமுறையாகசந்திக்கவுள்ளனர்

அமெரிக்காவின் ஹுஸ்டன் நகரில் நடைபெறும் இந்திய சமூகத்தவர் நிகழ்ச்சியில் அதிபர் திருடொனல்டு ட்ரம்ப் பங்கேற்பதாககூறியிருப்பது இந்தியா அமெரிக்கா இடையேயானநட்புவின் சிறப்பு தன்மையைகாட்டுவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

திருட்ரம்பைவரவேற்கும் நிகழ்ச்சியில் இந்தியவம்சாவளி சமூகத்தினருடன் கலந்தகொள்ளும் நாளினைதாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகதிருமோடிட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார்

நாடாளுமன்றஅவைத்தவைவர் திருமதிநான்சிபெவோசிக்கும் இந்தபேரணியில் பங்கேற்கவிருப்பம் உள்ளபோதும் முன்கூட்டியேதிட்டமிட்டகுடும்பநிகழ்வு இருப்பதால் பங்கேற்க இயலவில்லைஎன்றுகூறியதாகஅமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திருஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லாதெரிவித்தார்

வடக்குலண்டனில் இருந்துதேர்ந்தெடுக்கப்பட்டகன்சர்வேட்டிவ் பிஜேபி யின் கட்சியைசேர்ந்தநாடாளுமன்றஉறுப்பினரானதிருபிளாக்மேன் தேர்தல் அறிக்கைக்குமதிப்பளித்துதமதுவலுவானதலைமைத்துவத்தைபிரதமர் திருநரேந்திரமோடிகாண்பித்திருப்பதாககூறினார் கஷ்மீர் பிரச்சினையில் ஆதரவு தெரிவித்ததிருபிளாக்மேனுக்கு பிரிட்டனுக்காள இந்தியஹைகமிஷனர் திருமதிருச்சிகணஷ்யாம் நன்றிதெரிவித்துள்ளார் முன்றுநாடுகள் அரசுமுறைபயணத்தின் நிறைவாக ஸ்வொவேனியாசென்றுள்ளகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுஅந்நாட்டுஅதிபர் திருபோரட் பாஹோரைசந்தித்துபேசுகிறார் தூதுக்குழுநிலையிலானபேச்சுவார்த்தையிலும் குடியரசுத்தலைவர் பங்கேற்பார் பின்னர் இருநாடுகளுக்கு இடையேஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன இரண்டுநாட்கள் பயணம் மேற்கொள்ளும் அவர் போர் சின்னத்தைபார்வையிட்டு நினைவு அங்குமலர்வளையம் வைத்துமரியாதைசெலுத்துவார் இந்தியா ஸ்லொவேளியாவர்த்தகர்கள் நிகழ்விலும் இந்திய சமூகத்தினர் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் திருராம்நாத் கோவிந்த் பங்கேற்பார்

குஜராத் மாநிலம் கேவாடியாவில் உள்ளசர்தார் சரோவர் அணைப் பகுதிக்குவருகைதருமாறுகுஜாத் அரசுவிடுத்திருந்தஅழைப்பைபிரதமர் திருநரேந்திரமோடிஏற்றுக்கொண்டார் இந்தஅணையின் நீர்மட்டத்தைஉயர்த்தியபின் முதன் முறையாகநிரம்பியுள்ளதைகுறிக்கும் வகையில் நமாமிதேவிநர்மதாமஹோத்சவ் என்றமாநிலம் தமுவியவிழாவில் திருமோடி பங்கேற்கவுள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் கனவுத்திட்டமானசர்தார் சரோவர் அணைதிட்டம் பிரதமர் மோடியால் நிறைவேற்றப்பட்டதுஎன்றுமுதலமைச்சர் திருவிஜய் ரூபானிதெரிவித்துள்ளார்

அப்பகுதியில் கடைகள் நிறுவனங்கள் செயல்படவில்லைஎன்றுகூறப்படுவதுகுறித்துஅம்மாநிலஉயர்நீதிமன்றம்தான் கவனிக்க முடியும் என்றம் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்கானசிறப்பு அந்தஸ்தைத்துசெய்ததைத் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டிருப்பதாககூறப்படும் முன்னாள் முதலமைச்சர் திருபருக் அப்துல்வாவை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யக்கோரும் மனுவுக்கு மத்தியஅரசும் ஜம்மு கஷ்மீர் நிர்வாகமும் பதிலளிக்கவேண்டும் என்றுஉச்சநீதிமன்றம் இன்றுஉத்தரவிட்டது

இவர்களைதேடும் பணிநடைபெற்றுவருகிறது

இந்தவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்குதலாபத்துவட்சும் ரூபாய் நிதியுதவிவழங்கப்படும் எனஆந்திரப்பிரதேசமுதலமைச்சர் திருஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டிஅறிவித்துள்ளார் இதனிடையேவிபத்தில் உயிரிழந்தவர்களுக்குடியரசுத் தலைவர் கோவிந்த் குடியரகதுணைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதுர் திருநரேந்திரமோடி பிஜேபிதலைவர் திருஅமீத் ஷா உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கலைதெரிவித்துள்ளனர்

இப்போட்டியில் பட்டம் வென்றபங்கஜ் அத்வானிக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிபாராட்டுதெரிவித்துள்ளார்